எடப்பாடி கே

முன்னதாக காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக முதலமைச்சர் அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருச்சி சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்த முதலமைச்சரை காவிரி டெல்டா வேளாண் சங்க பெருமக்கள் சந்தித்து நன்றி தெரிவித்து கொண்டனர் தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று காலை பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இரவு பகல் பாராமல் உழைக்கும் விவசாயிகளை திமுக தலைவர் திரு

க

விவசாயி என்பதே பெருமையான விஷயம் என்றுகூறிய அவர் தாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று பெருமிதம் தெரிவித்தார்

இதற்கான அறிவிக்கையை பேரவை செயலாளர் திரு

சீனிவாசன் இன்று வெளியிட்டார் இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து பேரவைத்தலைவர் திரு

தனபால் தலைமையிலான அலுவல் ஆய்வு குழு கூடி அன்றைய தினம் முடிவு செய்யும்

இந்த கூட்டத்தொடர் சுமார் ஒருமாத காலம் நடைபெறும் என தெரிகிறது வரவிருக்கும் கூட்டத்தொடரின்போது எதிர்க்கட்சிகள் குடியுரிமை சட்ட திருத்த விவகாரம் தேசிய மக்கள்தொகை பதிவேடு போன்ற பிரச்சினைகளை எழுப்பக்கூடும் என்பதால் இந்த கூட்டத்தொடர் பரபரப்பாக இருக்கும்

பன்னீர் செல்வம் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்

காவிரிடெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுவதற்கான சட்ட முன்வடிவு இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது

ராஜ்நாத்சிங் இந்திய விமானப்படையின் தன்னிகரற்ற வீரத்தையும் துணிச்சலையும் வணங்குவதாக கூறியுள்ளா் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தீவிரவாதத்தை எதிர்த்து இந்திய விமானப்படையின் பயமறியா வீரர்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதை அவர் பாராட்டியுள்ளார்

முந்தைய அரசுகளை போல அல்லாமல் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு எவ்வித தயக்கமுமின்றி எல்லைதாண்டிய தாக்குதல் நடத்தி இந்தியாவை பாதுகாத்து வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார்

புதிய தன்னம்பிக்கைமிகு இந்திய உருவாக்கம் உறுதியாகியுள்ளதாகவும் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர் தற்போதைய நிலைமையை சமாளிக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி பாகுபாடின்றி பொறுப்புணா்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்

புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் அறிவுத்திறனை உருவாக்கி இணைப்பு ஏற்படுத்தி தலைமுறை தலைமுறையான பரிவர்த்தனையின் கல்வி சாலைகளாக பல்கலைக்கழகங்கள் திகழ்கிறது என்றார்

அன்றாட வாழ்க்கையின் நடைமுறை சிக்கல்களை பற்றிய அறிவோ அதுகுறித்த அனுபவமோ இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் வெறுமனே இயங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார்

நாளை அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கு இடையிலான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன

இந்த விமானம் அங்கிருந்து திரும்பும்போது மருத்துவ பரிசோதனை முடிவடைந்த இந்தியர்களை அழைத்து வரும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

சம்பத் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளை சோ்ந்த கா்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தலைமையில் இன்று நடைபெற்றது

ஆட்சித்தலைவர் டாக்டர் அன்புச்செல்வன் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காற்று மாசு அதிகமுள்ள பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் இருப்பதால் அதை தடுப்பதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்சசிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார்